இதில் பத்து மாநிலங்களில் உள்ள அனைத்து மக்களவைத் தொகுதிகளிலும் யூனியன் பிரதேசங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மகராஷ்டிரா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

இதில் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்ரேவும் கலந்து கொள்ளவுள்ளார் பின்னர் கர்நாடக புறப்படும் அவர் பிற்பகல் இரண்டரை மணிக்கு சித்ரதர்காவில் நடைபெறவுள்ள கூட்டத்திலும் மாலை ஐந்து மணி அளவில் மைசூருவில் நடைபெறவுள்ள கூட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இப்பிரச்சாரங்களை முடித்துக்கொண்டு தமிழகம் வரும் பிரதமர் மாலையில் கோயம்புத்தூரில் நடைபெறவுள்ள பொதுக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அஸ்ஸாம் மாநிலம் ஹைலாகண்டி மாவட்டத்திலும் பின்னர் பீகார் மாநிலம் கயாவிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோரில் தேர்தல் பிரச்சாரம் செய்யவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

மகாராஷ்டிராவில் இரண்டு தொலைக்காட்சி நிறுவளங்களுக்கு தடைவிதிக்க வேண்டும் என்று மும்பையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையத்திடம் அம்மாநில காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் திரு சச்சின் சாவந்த் உள்ளிட்டோர் நேற்று தேர்தல் அதிகாரியை சந்தித்து முறையிட்டனர் அப்போது அவர்கள் குறிப்பிட்ட இரண்டு தொலைக்காட்சி நிறுவனங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி மத்திய அரசின் திட்டங்களையும் ஆளும் கட்சித்தலைவர்களையும் புகழ்ந்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதாக புகார் அளித்தனர்

வர்த்தகர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளிடமிருந்து இத்தொகை பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நம்பத்தகுந்த தகவலின் அடிப்படையில் தில்லி வருமானவரித்துறை இயக்குநகரம் தில்லி போபால் இந்தூர் மற்றும் கோவாவில் சோதனை நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது

இது குறித்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி அரவிந்த் குமார் இதனை அறிவித்தார் முன்னதாக சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின்கீழ் குப்தாவை அமலாக்கத்துறை இயக்குநகரம் கைது செய்தது இந்நிலையில் இடைத்தரகர் குப்தா தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை இன்று நடைபெறுகிறது மற்றொரு இடைத்தரகர் ராஜீவ் சக்கேனா அரசு தரப்பு சாட்சியாக மாறிய பின்பே இந்த ஊழலில் குப்தாவிற்கு உள்ள தொடர்பு குறித்து தெரியவந்ததாக அமலாக்கத்துறை இயக்குநகரம் தெரிவித்துள்ளது

அப்போது அவர்கள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்ததாக எராபர் காவல் நிலைய காவல்துறை கண்காணிப்பாளர் திரு டி எஸ் மராவி தெரிவித்துள்ளார்

உலகஹோமியோபதி நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி புதுதில்லியில் நடைபெறவுள்ள இரண்டு நாள் மாநாடு இன்று தொடங்குகிறது

இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசு செய்திக் குறிப்பில் ஹோமியோபதி மருத்துவத்துறையில் ஆயுட்கால சாதனை சிறந்த ஆசிரியர் இளைய ஆராய்ச்சியாளர் சிறந்த ஆய்வுக்கட்டுரை ஆகியவற்றுக்கு ஆயுஷ் விருதுகள் இந்நிஷழ்ச்சியில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஆராய்ச்சியுடன்கூடிய ஹோமியோபதி கல்வி மக்கள் உடல் நலத்தில் ஹோமியோபதியின் பங்கு திறன் மேம்பாடு ஹோமியோபதி கல்வி நிலையங்களில் ஆராய்ச்சி உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி என்பது தனி நபர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதாக மட்டுமன்றி தேசிய அளவிலான இலக்குகள் மற்றும் முன்னுரிமைகளை நிறைவேற்றுவதாக அமைய வேண்டும் என குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் தரவரிசைப் பட்டியலை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டுப் பேசிய அவர் இதுபோன்ற தரவரிசை மதிப்பீடு கல்வி நிறுவனங்களிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுவதை ஊக்குவிப்பதாகக் கூறினார் இந்தப் பட்டியலின்படி பொறியியல் பிரிவில் சென்னை ஐஐடி நாட்டிலேயே முதலிடம் பிடத்துள்ளது தேசிய தொழில்நுட்பக் கழகங்களில் திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகம் முதலிடம் பெற்றுள்ளது மருத்துவப் பிரிவில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியும் சுட்டப்பிரிவில் பெங்களூரு தேசிய சட்டப் பள்ளியும் கல்லூரிகள் பிரிவில் தில்லி பல்கலைக்கழகத்தின் மிராண்டா ஹவுஸ் கல்லூரியும் முதலிடம் பிடித்துள்ளன

சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வருமானவரித்துறையுடன் குறித்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளுமாறும் தேர்தல் ஆணையத்தை அது கேட்டுக்கொண்டுள்ளது தேர்தலில் சட்டவிரோதமாக பணம் பயன்படுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடி நடவடிக்கைளை எடுக்க பணியில் உள்ள அதிகாரிகளை அறிவுறுத்தமாறு தேர்தல் ஆணையத்தை வருவாய்த்துறை கேட்டுக்கொண்டுள்ளது முன்னதாக சோதனைப் பணிகளில் பாரபட்சமின்றி நடுநிலையுடன் நடவடிக்கை வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வருவாய்த்துறை செயவாளர் திரு அஜய் பூஷன் பான்டேக்கு கடிதம் எழுதியிருந்தது புதிய கரன்சி நோட்டுகளை இருப்பு வைப்பது குறித்த வழிகாட்டி நெறிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது இதன்படி இருப்பு வைக்கப்படும் அறை

அத்துடன் நாள் ஒன்றுக்கு ஆறு வட்சத்து ஆறாயிரம் பணத்தாள்களை இருப்பு வைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலைப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் இரண்டு லட்சத்து ஒராயிரம் பணத்தாள்களை இருப்பு வைக்கும் வகையில் அறை இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஈரானின் புரட்சி பாதுகாப்புப் படையை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதன் காரணமாக மத்திய கிழக்குப்பகுதியில் அந்த அமைப்பிற்கு ஆதரவு அளித்துவரும் ஈரானுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ கூறியுள்ளார் இதற்கிடையே அமெரிக்காவின் இந்த முடிவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க மத்திய படைகள் தீவிரவாத ஆதரவாளர்கள் என்று ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அறிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஐதராபாத் அணியை வென்றது

சென்னையில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது

கோலாலம்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா நான்கு கோல் அடித்தன இந்திய அணியின் சார்பில் நவ்னீத் கவர் இரண்டு கோலும் நவ்ஜித் கவர் லாவ்ரெம்சியாமி ஆகியோர் தலா ஒரு கோலும் அடித்தனர்